விவாதத்தை தொடங்கி வைத்தபேசிய தெலுங்குதேசம் கட்சி உறுப்பினர் திரு ஜெயதேவ் கல்லா ஆந்திர பிரதேசத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு வெற்று வாக்குறுதிகளை அளித்திருப்பதாக குற்றம் சாட்டினார்

இந்தியா அமெரிக்கா இடையே வெளியுறவு பாதகாப்புத்துறை அமைச்சர்கள் நிலையிலான பேச்சு வார்த்தை வரும் செப்டம்பர் மாதம் புதுதில்லியில் நடைபெறும்

மாநிலம் பிரிக்கப்பட்டதன் காரணமாக பல விஷயங்களில் காங்கிரகம் பிஜேபியும் ஆந்திர பிரதேசத்திற்கு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார் இம்மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்க வேண்டுமென்ற தெலுங்கு தேசம் கட்சியின் கோரிக்கையை வலியுறுத்திய அவர் இது காலத்தின் தேவை என்றார் மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட விஷயம் பற்றி பேசிய போது தெலுங்கு தேசம் கட்சி தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி ஆகியவற்றின் உறுப்பினர்களிடையே சூடான வாக்குவாதம் நடைபெற்றது நம்பிக்கையில்லா தீாமானத்திள் மீது பங்கேற்கபோவதில்லை என்று கூறி பிஜுஜனதாதள் உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பிலிருந்து விலகி இருப்பது என சிவசேனா முடிவு செய்துள்ளது

வாட்ஸ்ஆப் தகவல்கள் படங்கள் பரிமாற்றம் மற்றும் பொய்யான தகவல்கள் பரவலாவதால் ஏற்படும் அசம்பாவிதங்களை குறைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

உலகத்திலேயே மற்ற எந்த நாட்டையும் விட அதிக அளவில் செய்திகளையும் படங்களையும் வீடியோக்களையும் பரிமாற்றம் செய்பவர்களாக இந்திய பயன்பாட்டாளர்கள் உள்ளனர் என்று அந்நிறுவனம் தமது வலைப்பக்கத்தில் தெரிவித்துள்ளது

தவறாள செய்திகள் பரப்பப்படுவதால் பெரும் பிரச்சனைகள் ஏற்படுவதை சுட்டிக்காட்டி இதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு வாட்ஸ்ஆப் நிறுவனத்திற்கு மத்திய அரசு நேற்று இரண்டாவது முறையாக நோட்டீஸ் அனுப்பியது குறிப்பிடத்தக்கது உயர்கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் பணியிடங்களுக்கு இடஒதுக்கீட்டை நிர்ணயிப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காலிப்பனியிடங்களை நிரப்ப வேண்டாம் என நாட்டிலுள்ள கல்வி நிறுவனங்களை பல்கலைக்கழக மானியக் குழு அறிவுறுத்தியுள்ளது பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு வழங்குவதற்கு பதில் துறை வாரியாக எஸ் சி எஸ் டி மற்றும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என அலகாபாத் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் உறுதி செய்யதது இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுஅமைச்சகமும் பல்கலை கழக மாளியக்குழுவும் உச்சநீதிமன்றத்தில் சிறப்பு அனுமதி மனுவை தாக்கல் செய்துள்ளன இதன் மீதான உத்தரவு வரும் வரை பணியிடங்கள் நிரப்பபடுவதை ஒத்தி வைக்குமாறு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு பல்கலைக்கழக மானியக்குழு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது இந்த மனு மீதான விசாரணை விரைவில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ரஷ்யா சீனா நாடுகளுடன் கூட்டாக மேற்கொள்ளப்படாது என்றும் பொதுவாள கூட்டத்தில் இந்தியா பங்கேற்கும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆப்பிரிக்க நாடுகளுடன் இந்தியா நெடுங்காலமாக பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகிறது என்றும் வரும் காலங்களில் ருவாண்டாவுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்த பேச்சு வார்த்தையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ பாதுணப்பு அமைச்சர் திரு ஜேம்ஸ் மேட்டிஸ் ஆகியோரும் இந்திய வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆகியோரும் கலந்து கொள்வார்கள் இந்தியா பசிபிக் பகுதியிலும் அதற்கு அப்பாலும் இரு நாடுகளும் பல்வேறு சவால்களை சந்திப்பதால் ரானுவம் பாதுகாப்பு பந்தோபஸ்து ஆகியவற்றில் ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து இந்த பேச்சு வார்த்தையில் விவாதிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திருமதி ஹீத்தர் நாரெட் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி சென்ற ஆண்டு வெள்ளை மாளிகையில் அமெிக்க அதிபர் திரு டொனல்டு டிரம்ப்பை சந்தித்த போது இந்த பேச்சு வார்த்தைக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது சென்ற மாதம் நடைபெறவிருந்த இந்த பேச்சு வார்த்தையை தவிர்க்க இயலாத காரணங்களால் அமெரிக்கா ஒத்திவைத்தது

ஆசியாவும் பசிபிக் பிராந்தியங்களும் எச்ஐவி நோய் தொற்றினை குறைப்பதற்கு வலுவாள நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது

இந்தியா போலவே கம்போடியா மியான்மா் தாய்லாந்து வியட்நாம் ஆகிய நாடுகளிலும் எச்ஐவி நோய் தொற்று இந்த காலங்களில் குறைந்திருப்பதாக ஐநா அறிக்கை தெரிவிக்கிறது இருப்பினும் உலக அளவில் புதிதாக எச்ஐவி நோய் தொற்று போதிய அளவு குறையவில்லை என்று அது எச்சித்துள்ளது பாகிஸ்தானிலும் பிலிப்பைன்ஸிலும் இந்த நோய் அதிகப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு எமிரேட்டுகளில் சுட்ட விரேதமாக தங்கியிருக்கும் இந்தியா்கள் பொதுமன்னிப்பு பெறுவதற்கு உதவி உசெய்ய அபுதாபியிலும் துபாயிலும் அடுத்த வாரத்திலிருந்து உதவி முகாம்கள் அமைக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது

இருப்பினும் அந்நாட்டு அரசிடமிருந்து முறைப்படியான உத்தரவுக்காக இந்தியர்கள் காத்திருக்கின்றனர் இந்தியர்களிடையே இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த பல்வேறு சங்கங்கள் முயற்சி மேற்கொண்டுள்ளன இவை தூதரகத்திற்கு தங்களின் தொண்டர்களை அனுப்பி உதவி கோர உள்ளனர்

பிரபல இந்தி கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் திரு கோபால் தாஸ் நீரஜ் நேற்று மாலை புதுதில்லியில் காலமானார்

திரு கோபால் தாஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் பிரேம் பூஜாரிலிருந்து ச ச வரையிவாள அவரது பாடல்கள் என்றும் நினைவில் நிற்கும் என்று கூறியுள்ளர் பிரதமர் திரு நரேந்திரமோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அனைத்து தரப்பு மக்களையும் தலைமுறைகளையும் இணைக்கும் ஒப்பற்ற நடையில் அவரது பாடல்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார்